ஜம்மு காஷ்மீரில் நிரந்தர வசிப்பிடச் சான்றிதழ் வழங்குவது தொடர்பான சட்டத்தில் திருத்தங்கள் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் கூறியிருக்கிறார் இதுபோன்று வெளிவரும் தகவல்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று அவர் கூறினார் முன்னதாக இது தொடர்பாக தேசிய மாநாட்டு கட்சியின் துணைத் தலைவர் திரு உமர் அப்துல்வா ஆளுநருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அதில் நிரந்தர வசிப்பிடச் சான்று வழங்கும் நடைமுறைகளில் மாற்றம் கொண்டுவர இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன எனவும் இது கவலை அளிப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு கடிதத்தை அவருக்கு எழுதியுள்ள ஆளுநர் தமது நிர்வாகம் இது குறித்து பரிசீலிக்கக்கூட இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளார் காஷ்மீரைச் சேர்ந்தவர்கள் இந்த சான்றிதழை பெறுவதில் சிக்கல்களை சந்திப்பதை தவிர்க்க மக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த ரயில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டால் இதுவே நாட்டின் அதிவேக ரயிலாக திகழும்

கடந்த பத்து மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட அதிகபட்ச முதலீடு இதுவாகும் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வருவதாலும் ருபாய் மதிப்பு உயர்ந்து வருவதாலும் அன்னிய முதலீட்டு அளவு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

அஸ்ஸாமில் அருணாச்சலப்பிரதேச எல்லையில் போடோவாந்து தேசிய ஜனநாயக முன்னணி அமைப்பைச் சேர்ந்த ஒன்பது பேரை காவல் துறை மற்றும் ரானுவத்தினர் அடங்கிய கூட்டுக்குழு நேற்று மாலை கைது செய்தது தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக மியான்மரில் பயிற்சிப் இவர்கள் பெற்று திரும்பியதாகவும் அஸ்ஸாமில் சதிச் செயல்களில் ஈடுபட அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் ரானுவ செய்தித்தொடர்பாளர் திரு ஏ பி கோங்சாய் குவஹாத்தியில் தெரிவித்தார்

ஹிமாச்சலப்பிரதேச மாநிலம் பதாக்கோட் போஹிந்தர் ரயில் இருப்பு பாதை தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் மாநில முதலமைச்சர் திரு ஜெயராம் தாக்கூரும் நேற்று ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் தர்ம்சாலாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் அப்பகுதியில் இயக்கப்படும் ரயில்களின் வேகத்தை அதிகரிப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இப்பகுதியில் ஒன்பது மணி நேரம் ஆகும் ரயில் பயணங்களை ஆறு மணி நேரமாக குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்

வெளிநாடுகளில் வேலைவாங்கி தருவதாக மோசடி செய்து மக்களை ஏமாற்றும் போலி முகவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் கூறியுள்ளார் பிக்காளிரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இதபோன்ற முகவர்கள் ஏமாற்றுவதை தொடர்ந்து மேற்கொள்வார்கள் என்று கூறினார்

ஹிமாச்சலப்பிரதேசத்திலிருந்து அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்த மாநிலத்தின் போலி முகவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாநில முதலமைச்சருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

இந்தியா அமெரிக்கா இடையேயான விமானப்படை கூட்டுப் பயிற்சி இன்று தொடங்குகிறது

விமானப்படைகளின் இயக்கத்திற்கு இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பு அளிக்க இந்தக் கூட்டுப் பயிற்சி உதவும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெிவிக்கப்பட்டுள்ளது

பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பான இந்த கூட்டத்தில் பங்கேற்கச் செல்லும் அவர் அபுதாபியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷேக் அப்துல்லா பின் அல் நஹ்யானை சந்தித்து பேசவுள்ளார்

இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸூக்கும் இடையே ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாவர் மதிப்பில் ஆண்டு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது

ஃபிஜி பிரதமர் திரு ஃபிராங் எபனிமராமா இந்த மாநாடு தொடங்கியதாக அறிவித்ததுடன் இதற்கான தலைமை பொறுப்பை போலந்து சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு மிக்கால் குர்தியாகாவிடம் ஒப்படைத்தார்

இந்தியாவின் சார்பில் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது வளரும் நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க இந்த மாநாட்டில் செயல் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்ப்பதாக திரு ஹர்ஷ்வர்தன் கூறினார் கண்டம்விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ஈரான் பரிசோதித்தது ஐநா பாதுகாப்புக்குழுவின் தீர்மானத்தை மீறிய செயல் என்று அமெரிக்கா கூறியுள்ள குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது ஈரான் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு பஹ்ரம் காசிமி கூறுகையில் ஈரானின் ஏவுகணை திட்டங்கள் அனைத்தும் தற்காப்புக்கானது என்றும் நாட்டின் தேவைகளுக்கேற்ப அவை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் ஐநா பாதுகாப்புக்குழு ஈரானின் ஏவுகணை திட்டத்திற்கோ அல்லது ஏவுகணை சோதனைகளுக்கோ தடை விதித்து எந்த தீர்மானமும் நிறைவேற்றவில்லை என்று அவர் கூறினார் இலங்கையில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட பொதுத் தேர்தல் மட்டுமே ஒரே வழி என்று புதிய பிரதமர் திரு ராஜபக்சே கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அறிவிப்பை வெளியிட்டு ஜனவரி மாதத்தில் தேர்தலை நடத்த ஏற்பாடு செய்தால் அரசின் ஸ்திரத்தன்மை நிலைநாட்டப்படும் என்று கூறியுள்ளார் திரு ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கியதேசிய கட்சி தேர்தலை எதிர்கொள்ள தயங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இது தொடர்பாக கருத்து தெரிவித்த திரு ரணில் விக்ரமசிங்கே தமது கட்சி தேர்தலை எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்றும் ஆனால் முறையான அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் எனவும் கூறினார் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பக்தியா மாகாணத்தில் ராணுவம் மேற்கொண்ட விமாள தாக்குதலில் அப்பாவி பொது மக்கள் பத்து பேர் உயிரிழந்தனர் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்று அந்த மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் இந்த தாக்குதலில் நான்கு தீவிரவாதிகளும் உயிரிழந்ததாக மாகாணத்தின் அரசு செய்தித் தொடர்பாளர் திரு அப்துல்லா ஹசரத் தெரிவித்தார் பங்களாதேஷில் நடைபெறும் பொதுத் தேர்தலில் போட்டியிட முன்னாள் பிரதமர் திருமதி கலிதா ஜியா தாக்கல் செய்திருந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இம்மாதம் முப்பதாம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிட மூன்று தொகுதிகளில் அவர் மனுதாக்கல் செய்திருந்தார் இது குறித்து விளக்கம் அளித்த பங்களாதேஷ் தேர்தல் ஆணையத்தின் செய்தித் தொடர்பாளர் நீதிமன்றத்தால் திருமதி கலிதா ஜியா தண்டிக்கப்பட்டுள்ளதால் அவரது மமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக கூறினார் முன்னதாக இரண்டு ஆண்டுகளுக்குமேல் சிறை தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று பங்களாதேஷ் உயர்நீதிமன்றம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீர்ப்பளித்திருந்தது

ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து விலகுவதற்கான பிரக்ஸிட் ஒப்பந்தத்தை நாடாளுமன்றம் நிராகரித்தால் அரசு மீது நம்பிக்கையில்வா தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டின் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி கூறியுள்ளது

உலகக் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா பெல்ஜியம் இடையே நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டம் சமனில் முடிந்தது புவனேஷ்வரில் நடைபெற்ற குரூப் சி பிரிவு ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா இரு கோல்கள் அடித்தன முன்னதாக தென்னாப்பிரிக்கா கனடா அணிகளுக்கிடையே நடைபெற்ற மற்றொரு போட்டியும் சமனில் முடிவடைந்தது இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஸ்பெயினும் பிரான்ஸூம் மோதுகின்றன இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் நியுசிலாந்து அர்ஜென்ட்டினாவை எதிர்கொள்கிறது